துவங்கி வைக்கிறார் நாட்டின் வடபகுதியில் நடுக்கும் குளிர் வாட்டுகிறது

மிகச்சிறந்த தலைவராக விளங்கிய வாஜ்பாயை சமுதாயத்தின் எல்லா பிரிவினரும் நேசித்தார்கள் என்றும் ஈடு இணையற்ற அவரது நாவன்மை அடுத்த தலைமுறைக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்றும் கூறினார் ஆட்சியில் இருந்து போனதும் சிலர் பொறுமையை இழந்து விடுகிறார்கள் என்று கூறிய பிரதமர் மறைந்த வாஜ்பாய் தமது அரசியல் வாழ்வில் பெரும்பகுதி காலத்தை எதிர்கட்சியிலேயே கழித்த போதிலும் தேசிய நலனை அவர் ஒருபோதும் விட்டுக்கொடுக்கவில்லை என்றும் ஜனநாயகமே அனைத்திலும் உயர்ந்தது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார என்றும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி பிஜேபி அகில இந்திய தலைவர் திரு அமித்ஷா மற்றும் பலரும் கலந்து கொண்டார்கள் மறைந்த அடல்பிகாரி வாஜ்பாயின் நினைவு நாள் நாளை சிறந்த ஆளுகை தினமாக அனுசரிக்கப்படுகிறது

புதிய இந்தியாவை கட்டமைக்கும் பிரதமா் திரு நரேந்திர மோடியின் முயற்சி தொடர்பான உயர்கல்வி சுகாதாரம் சாலைகள் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான திட்டங்கள் இந்நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கப்படவுள்ளன தொடர்ந்து கோர்தா மாவட்டத்தில் பரூணையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பேசவுள்ளார்

மேலும் தொல்லியல் அருங்காட்சியகத்தையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார்

பூடான் வெளியுறவு பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர்களும் முத்த அதிகாரிகளும் அவருடன் வருகிறார்கள் இந்தியா பூடான் இடையே துதரக உறவு ஏற்பட்டதன் பொன் விழா சமயத்தில் அந்த நாட்டு அரசர் வருவது இருநாட்டு தூதரக உறவு நிலைநாட்டப்பட்டதை எடுத்துரைக்கிறது என்று வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் வருகையின் போது பூடான் பிரதமர் குடியரசு தலைவர் திரு ராமநாத்கோவிந்த் இந்த குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நநரேந்திமோடி வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் அமைச்சர்களுடன் தனித்தனியாக பேசவுள்ளார் இந்திய வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜும் உயர் அதிகாரிகளும் பூடான் பிரதமரை சந்திக்கவுள்ளார்கள் அவரது வருகை காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே நெருக்கமாக உள்ள உறவும் ஒத்துழைப்பும் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு வங்கத்தில் ரதயாத்திரை நடத்த விதிக்கப்பட்டுள்ள தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று பிஜேபி அறிவித்துள்ளது இந்த பிரச்சனையில் கடைசி வரை விடமாட்டோம் என்று மேற்குவங்க பிஜேபி தலைவர் திரு திலிப்கோஷ் கூறியிருக்கிறார் ஆட்சியில் இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு ரதயாத்திரை நடக்கவிடக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த ரதயாத்திரை பிரச்சனை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டபோது ஒற்றை நீதிபதி அதற்கு அனுமதி வழங்கினார் ஆனால் மேல் முறையீட்டை விசாரித்த அமர்வு ஒற்றை நீதிபதியின் உத்தரவை தள்ளுபடி செய்துவிட்டது

சிபிஎஸ்ஈ கல்வி வாரியத்தின் இணையதளத்தில் விவரங்களை பெறமுடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரபிரதேசத்தில் இந்த ஆண்டின் இறுதிக்குள் அனைத்து பகுதிக்கும் மின்சாரம் வழங்கப்படும் என்று அந்த மாநில மின் துறை அமைச்சர் திரு புரீகாந்த் சர்மா அறிவித்திருக்கிறார் லக்னோவில் செய்தியார்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு இறதிக்குள் அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு வழங்குவதன் மூலம் புத்தாண்டை மக்கள் ஒளிமயமாக கொண்டாட அரசு உறுதி செய்துள்ளது என்று அவர் தெரிவித்தார்

நாட்டின் வடபகுதி முழுவதிலும் நடுக்கும் குளிர் வாட்டிக்கொண்டிருக்கிறது பனி மூட்டம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது

இதனால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

தமிழ்நாடு அந்தமான் கேரளா போன்ற தென் மாநிலங்களில் ஆங்காங்கே மழை பெய்தது ஐம்மு காஷ்மீர் ரஜ்ஜோரி மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் நமது ராணுவ நிலைகள் மீது பாகிஸ்தான் படைகள் இன்று தாக்குதல் நடத்தினர் எல்லைக்கு அப்பாலில் இருந்து துப்பாக்கியால் சுட்டும் குண்டுகளை ஏவியும் நவ்ஷேரா என்ற பகுதியில் இந்த தாக்குதல் நடந்தது நமது வீரர்கள் பதிலுக்கு திருப்பி சுட்டார்கள் தொடர்ந்து சண்டை நடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்முகாஷ்மீரில் துணை ராணுவப் படைவீரர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து பள்ளத்தில் விழுந்ததில் ஒரு வீரர் உயிரிழந்தார்

காயமடைந்த வீரர்கள் ரம்பான் மருத்துவமனையிலும் பலத்த காயம் அடைந்தவர்கள் ஜம்மு மருத்துவமனையிலும் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இந்தோனேஷியாவில் எரிமலை வெடித்ததால் ஏற்பட்ட கனாமியில் சிக்கியவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்துவருகிறது

ராணவ வீரர்களும் காவல் துறையினரும் வனப்பகுதிகளில் தீவிரவாக தேடி வருகிறார்கள் இந்த தேடல் ஒரு வாரம் நீடிக்கலாம் என்று பேரிடர் மீட்புப் பிரிவு தெரிவித்திருக்கிறது குழந்தை என்று பெயரிடப்பட்டுள்ள எரிமலை வெடித்ததால் சுனாமி ஏற்பட்டு கடல் அலைகள் சீறி வந்ததால் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்துவிட்டன பூமியின் மேற்பரப்பை தாங்கி நிற்கும் டெக்டானிக் தட்டுகள் ஒன்றுக்குகொன்று மோதும் இடத்தில் இந்தோனேஷிய நிலப்பரப்பு அமைந்துள்ளதால் அது இதுபோன்ற பேரிடருக்கு காரணமாக அமைகிறது நாடு முழுவதும் உள்ள தங்கும் விடுதிகளில் தவறு நடக்காதபடி தடுக்க அரசு கண்டிப்பான நடவடிக்கை எடுத்துள்ளது மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி மேனகா காந்தி அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் இதை தெரிவித்துள்ளார் தங்கும் விடுதி குறித்து சந்தேகம் எழுந்தால் அதிகாரிகள் உடனடியாக அங்கு சென்று விசாரிக்கிறார்கள் என்றும் விதிகளை மீறும் விடுதிகள் மூடப்படகின்றன என்றும் அவர் மேலும் கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்கும் விடுதிகளுக்காக தனியாக ஒரு வளாகம் அமைப்பது குறித்தும் தமது அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் தேசிய சுப் ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் விஷ்வா பட்டம் வென்றார்

மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிபாட்டத்தில் தமிழகத்தின் காவ்யாடுமீ

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பூனே அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது தமிழகத்திற்கு எதிராள ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இமாச்சலப் பிரதேச அணி வலுவான நிலையில் உள்ளது